நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரதமரை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை புதுடில்லி சென்றுள்ளார் திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று லட்சுமிநாராயணா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நீர் சேமிப்பு வசதிகளை வார இறுதி ஆய்வு செய்தார் இந்தியாவில் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று டேராடுனில் முதலாவது உத்தராகண்ட் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்துப் பேசிய அவர் நாட்டில் தற்போது பெருமளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் வரிமுறையில் அரசு கொண்டு வந்துள்ள சிர்திருத்தங்களால் வெளிப்படைத் தன்மை அதிகரித்து இருப்பதாகவும் கூறினார் கடன் திர்ப்புத் திறமின்மையை அங்கிகரிப்பதற்கான சட்டத்தினால் இந்தியாவில் வர்த்தகம் புரிவது எளிமையாகி இருப்பதாகவும் வங்கித் துறையை அரசு வலுப்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரசின் நிதிப்பற்றாகுறையும் குறைக்கப்பட்டு உள்ளதாக அவர் கூறினார்

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் மருத்துவ துறையில் அதிக அளவிலான முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாகவும் அவர் கட்டிக்காட்டினார் உணவு பதப்படுத்தும் துறையில் இந்தியா உலகிலேயே முதல் இடத்தில் உள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக வேளாண் துறையில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா மேம்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார்

திருவேந்திரசிங் ராவத் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு

பியுஷ் கோயல் திரு ரவிசங்கர் பிரசாத்

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சிஆர்பிஎப் மற்றும் மாநில காவல் துறையினரின் மனஉறுதியும் துணிச்சலும் இதை சாத்தியமாக்கும் என்று அவர் இன்று லக்னோவில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் சிறப்பு பிரிவான விரைவு செயல்பாட்டு படையின் ஆண்டுவிழாவில் பேசுகையில் கூறினார்

தம்மு காஷ்மீரில் சில இளைஞர்கள் தீவிரவாத பாதையில் சென்ற போதிலும் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலவரங்கனை சிஆர்பிஎப் படையினர் சிறந்த முறையில் உறுதிப்படுத்தி இருப்பதாக திரு ராத்நாத் சிய் கூறினார் கலவரங்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடும் விரைவு செயல்பாட்டு படையினர் கூட்டத்தை கையாளுவதில் பதற்றம் காட்டக்கூடாது என்றும் எப்போது பலப்பிரயோகம் செய்யலாம் என்பதை இவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார் அமைச்சர் திரு ஜெயகுமாரும் உடன் சென்றுள்ளார் மதுரை அருகே தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஒப்புதல் பெறுவது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்துவார் என்றும் தமிழகத்திற்கான நிதி நிலுவைகளை விடுவிக்க இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்படும் என்றும் அரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு முக ஸ்டாவின் கோரியுள்ளார் சென்னையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் பருவமழையை காரணம் காட்டி இடைத் தேர்தலை தாமதிப்பது நடுநிலையாகாது என்றார் இந்த விஷயத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலரும் தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சியின் ஊ துகுழலாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் ஏற்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நீர்மிகு புதுச்சேரி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று லட்கமிநாராயணா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு நீர் சேமிப்புப் பணிகளின் முன்னேற்றத்தை பார்வையிட்டார் இவ்விரு இடங்களிலும் மேற்கூரை மற்றும் தரைமட்ட மழைநீர் சேகரிப்பு வசதிகளை உருவாக்கும் பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக அவர் கூறினார்

இத்தகைய பணிகளில் சிறப்பாக செயல்படும் தனிநபர்கள் தொழிற்சாலைகள் மற்றும் அமைப்புகளுக்கு விருது வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் ராஜ்நிவாசில் நடைபெற உள்ள திபாவளி கிறிஸ்மஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் கொண்டாட்டங்களின் போது இவர்கன் கவுரவிக்கப்படுவார்கன் என்றும் அவர் தெரிவித்தார் கால்வாய்களை தூர் வாரும் பணிகளில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வுத் திட்டத்தின் கீழ் சிறப்பாக ஒத்துழைக்கும் நிறுவனங்களையும் ராத்நிவாஸ் கவுரவிக்கும் என்றும் குறிப்பிட்ட அம்சங்களின் அடிப்படையில் குழு ஒன்றின் மூலம் விருதாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் துணைநிலை ஆளுநரின் வார இறுதி ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சவுத்ரி அபிஜித் விஜய் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர்

ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது

எம்ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கருர் அருகே மண்மங்கலம் பகுதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டீசல் விலை உயர்வு காரணமாக போக்குவரத்து கழகங்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட மாட்டாது என்றார் மலேசியாவில் நடைபெறும் சுல்தான் ஆப் ஜோகார் கோப்பைக்கான ஆடவர் ருனியர் ஹாக்கிப் போட்டித் தொடரில் இன்று இந்திய அணி நியூசிலாந்து அணியுடன் மோதுகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரதமரை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை புதுடில்லி சென்றுள்ளார் திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு முக ஸ்டாவின் கோரியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று லட்சுமிநாராயணா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நீர் சேமிப்பு வசதிகளை வார இறுதி ஆய்வு செய்தார்